இன்று ஏவப்படவுள்ள ராக்கெட்டை ஆயிரம் பேர் பார்வையிட உள்ளதாகவும் அவர் கூறினார் தேர்தல் நேரத்தில்தான் எதிர்க்கட்சிகள் இளைஞர்கள் பற்றி கவலைப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஈரோடு மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட பிஜேபி நிர்வாகிகளுடன் நேற்று காணொலி காட்சி வாயிலாக அவர் உரையாற்றினார் இளைஞர்களின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளையும் அவர் பட்டியலிட்டார் ஒவ்வொரு துறையை சார்ந்தவர்களும் தங்களது பணியை நேர்மையாக நிறைவேற்றும்போது நாடு மிகப்பெரிய அளவிவான முன்னேற்றத்தை எட்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்காக மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளையும் திரு நரேந்திர மோடி பட்டியலிட்டார்

சமுக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு தவறிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார் மாநில அரசுகளுக்கு கூடுதல் நிதி அதிகாரம் வழங்கப்படும் என்றும் திரு ராகுல்காந்தி அதில் குறிப்பிட்டுள்ளார மத்திய அரசியல் திமுக அங்கம் வகித்தபோது காவிரி பிரச்னைக்கு தீர்வுகாண தவறிவிட்டதாக அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டங்களுக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார் தமிழகத்தின் உரிமைகளை அஇஅதிமுக அரசுதான் மீட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் அஇஅதிமுக அரகக்கு எதிராக திமுக தினந்தோறும் போராட்டங்களை ஏவி விட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் கொள்கையில்லாத கூட்டணியை திமுக ஏற்படுத்தி இருப்பதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் காவிரி பிரச்னை தொடர்பாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தவறான கருத்துக்களை தெரிவித்து வருவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் வேலூரில் நேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்டு பேசிய அவர் திமுக ஆட்சிக்காலத்தில்தான் காவிரி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டு இடைக்கால தீர்ப்பு பெறப்பட்டதாக தெரிவித்தார் காவிரி பிரச்னையில் அஇஅதிமுக தான் தமிழகத்திற்கு துரோகம் இழழ்ததாகவும் அவர் குற்றம் சாட்டினார் மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றால் வேலூர் மாவட்ட மக்களின் குடிநீர் பிரக்னைக்கு தீர்வுகாண உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார் மக்களவை தேர்தலில் பண பலம் பயன்படுத்தப்படுவதை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகள் நாடு முழுவதும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன

இந்த தவித்தொகுதியில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட அமமுக வோட்பாளருடன்

திருவள்ளுந் தொகுதியை பொறுத்தவரை இரண்டு முறை வெற்றி வெற்ற வேண்கோபால் முன்றாவது முறையும் வெற்றி பெற்று ஹாக்ரிக் காதளை படைக்க தீவிரம் காட்டி வருகிறார் அதேபோல் திமுக கூட்டணி கட்சிபான காங்கிரஸ் இம்மூறை வெற்றிபெற முயற்சிக்கிறது கடந்த பத்து ஆண்டுகளாக நாடாளுமன்ற உறட்பினராக இருக்கும் வேணகோபால் தொகுதி மக்களை கண்டுகொள்ளவே இல்லை என்பது பொதமக்களின் குற்றச்சாட்டாக இருந்தபோதிலும் கற்போது கட்டனி வைத்துள்ள மத்தியில் ஆளும் பா ஜ க அரக வழங்கிய நலத்திட்டங்களை முன்நிறத்தி இவர் வாக்கு சேகரித்து வருகிறார் மேலும் களது உறுப்பினர் தொகுதி மேற்பாட்டு நிதியின் மூலம் அரசு மருத்தவமளைகளுக்கு உயர் சிகிச்சை உபகாணங்கள் ரயில்வே மேற்பாலங்கள் கட்டியது உள்ளிட்ட நலத்திட்டங்களை இவர் செய்கிருட்பதை மேற்கோள் காட்டி வாக்கு சேகரித்து வருகிறார் மொத்தத்தில் இந்த தேர்தலில் முக்கிய கட்சியான திமுக கட்டனி அஇஅதிமுக கட்சிகளுக்கு மட்டுமே பலத்த போட்டி நிலவுகிறது மக்களின் மனதில் இடம்பிடித்து வெற்றி வாகை சூடப்போகிறவர் யார் என்பது விரைவில் தெரியவரும் திருவள்ளரிலிருந்து தனசேகரன்

நேபாளத்தில் மழழ

பஞ்சாப் ல் தீவிரவாத இயக்கங்களுடன் தொடர்புடைய ஐந்து பேரை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்தனர்